மிககுறைவாகவே இருப்பதாகமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்

கல்வியகம் ஆகியவற்றில் கல்விகட்டணம் உயர்த்தப்படமாட்டாதுஎனமத்தியஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார்

இந்தஆலோசனையில் தமிழகமுதலமைச்ச் திருளடப்பாடிபழனிசாமி மாநிலஅமைச்ச்கள் டாங்டர் விஜயபாஸ்கர் திருஉதயகுமார் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இந்தகூட்டத்தில் கலந்துகொண்டஉள்துறைஅமைச்சர் திரு

அதேமருத்துவமனையின் வளாகத்தில் உள்ளஜெயபிரகாஷ் நாராயண் அவசரசிகிச்சைமையத்தையும் பார்வையிட்டு

கிடைக்கும் வசதிகள் குறித்துஅவ்வப்போதுதனக்குகருத்துக்களைதெரிவிக்குமாறும் அதன் இங்கு மூலமே அங்குள்ளவசதிகளைமேம்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார்

மூலம் ஐஐ ஆலோசனைநடத்தியபின்னர் இம்முடிவு எடுக்கப்பட்டதாகஅவர் தெரிவித்துள்ளார்

அது இந்தஆண்டுஅமல்படுத்தப்படமாட்டாதுஎன்றுஅமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார்

பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர்கள் மூலமாக ஜம்மு காஷ்மீர் லடாக் லட்சத்தீவு ஆகிய யூனியன்பிரதேசங்களுக்கும் வடகிழக்குபகுதிகளுக்கும் முக்கியமாளமருந்துகள் கொண்டுசெல்லப்பட்டன நோயாளிகளைஅழைத்துசெல்லும் பணியிலும் இந்தவிமானங்கள் ஈடுபட்டதாகளமதுசெய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் பவன் ஹன்ஸ் ஹெலிகாப்டர்கள் மட்டும் இரண்டுடன் அளவுள்ளசரக்குகளைஆறாயிரம் கிலோமீட்டர் வரைபறந்துசென்றுவிநியோகித்துள்ளன

யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் நிலைமையைபொறுத்துஅடுத்தக்கட்டநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் சிக்கித்தவித்தஅசாம் மாணவா்களைஅம்மாநிலஅரசுமீட்டுள்ளது

அவர்களைவிமானநிலையத்தில் மாநிலஅமைச்சர்கள் வரவேற்றனர் தற்போதுஅவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர்

ஐரோப்பியநாடுகளில் இத்தாலிக்குஅடுத்தபடியாககடுமையாகபாதிக்கப்பட்ட ஸ்பெயினில் ஆறு வாரங்களுக்குபிறகுமுதன்முறையாககுழந்தைகள் வெளியில் விளையாட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொருளாதாரநடவடிக்கைகளிலும் அந்நாடுதீவிரமாகஈடுபட்டுள்ளது அதேநேரத்தில் அமெரிக்காவில் ஊரடங்கை தளா்த்துவதுகுறித்துஅதிபருக்கும் மாகாண ஆளுநா்களுக்கும் கருத்துவேறுபாடுநிலவுகிறது

அதேநேரத்தில் ஜா்ஜியா ஒக்லஹோமா அலாஸ்காஆகியமாகாணங்களில் வா்த்தகநிறுவனங்கள் மீண்டும் இயங்கஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது